காவிரி டெல்டா மாவட்டங்களை இணைத்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் உருவாக்கப்படும் என முதலமைச்சர் திரு

நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கும் என்று மத்திய நிதி அமைச்சர் திருமதி

தென்னாப்பிரிக்கா போச்ச

முதலமைச்சர் நாட்டிலேயே பால் உற்பத்தியில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாக முதலமைச்சர் திரு

மேலும் ஈரோடு மதுரை உள்ளிட்ட கால்நடை தீவன உற்பத்தி மையங்கள் விரிவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

அமைச்சர்கள் திரு உடுமலை கே ராதாகிருஷ்ணன் திரு வேலுமணி திரு

முன்னதாக முதலமைச்சர் சேலம் மாவட்டம் வாழப்பாடியை அடுத்த காட்டு வேப்பிலைப்பட்டியில் தனியார் கிரிக்கெட் மைதானத்தை இன்று திறந்துவைத்தார் கொரோனா வைரஸ் தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பாதிப்பு இல்லை என்றும் இதுகுறித்து பொதுமக்கள் அச்சம் அடைய தேவையில்லை என்றும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

கடந்த புதன்கிழமைக்கு முன்னர் சீன அரசால் வழங்கப்பட்ட அனைத்து விசாக்களும் ரத்து செய்யப்படுவதாகவும் அதேநேரம் சீனா உள்ளிட்ட வெளிநாட்டு விமான குழுக்களுக்கு இது பொருந்தாது என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது

பரமேஸ்வரன் கன்னியாக்குமரி பாரதிய விசார கேந்திர நிறுவன இயக்குநர் பி பரமேஸ்வரன் கேரள மாநிலம் ஒத்தபாலத்தில் இன்றுகாலை காலமானார்

பத்மறீ பத்ம விபூஷண் விருதுகளை பெற்றுள்ள அவர் சிறந்த சிந்தனையாளர் மற்றும் எழுத்தாளராகவும் திகழ்ந்தவர் அன்னாரது மறைவுக்கு குடியரசு துணை தலைவர் திரு வெங்கைய நாயுடு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் பாரதிய சிந்தனைகள் மற்றும் தத்துவங்கள் மக்களிடையே பரவுவதற்கு அவர் பெரும் பங்காற்றியதாக சுட்டிக்காட்டியுள்ளார் பிரதமர் திரு

பல்வேறு நிறுவனங்களை தொடங்கிவைத்துள்ள அவர் எளிய ஏழை மக்களின் நலனுக்கான திட்டங்களை ஏற்படுத்தியதையும் பிரதமர் நினைவுகூர்ந்தார்

அகில இந்திய வானொலியின் அனைத்து நிலையங்களும் இந்நிகழ்ச்சியை ஒலிபரப்பு செய்யும் வானொலியின் கைப்பேசி செயலி மூலமும் இந்நிகழ்ச்சியை கேட்கலாம் பிரதமர் இதுவரை மனதின் குரல் நிகழ்ச்சியில் கற்றுலா போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளும் முறைகள் காதி ஆடைகளின் பயன்பாடு தேசிய மாணவர் படையின் முக்கியத்துவம் போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து தனது கருத்துகளை வெளிப்படுத்தியுள்ளார்

கொல்கத்தாவில் வர்த்தக தொழில்துறை பிரதிநிதிகளுடன் தற்போது கலந்துரையாடும் அவர் இதற்கு தொடர்ச்சியான கருத்து பரிமாற்றம் தேவை என்றார் தொழில் வர்த்தகதுறையில் நேரிடும் பல்வேறு பிரச்சனைகளுக்குத் தீர்வுகாண நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டுமென்று எடுத்துரைத்த அவர் இதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அளிக்க அரசு தயாராக உள்ளது என்றார்

இந்நிகழ்ச்சியில் மத்திய நேரடி வரிகள் வாரிய தலைவர் திரு

மும்பை சென்னை உட்பட அனைத்து முக்கிய நகரங்களிலும் இத்தகைய பட்ஜெட் விளக்க கூட்டங்களை நடத்த நிதியமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது

இந்தியாவைப் பொறுத்தவரை வணிகத்துறையிலும் பொது வாழ்விலும் சமரச பேச்சு வார்த்தைகள் நடைபெற்றுவருவதை சுட்டிக்காட்டிய அவர் இத்தகைய சட்டம் கொண்டுவருவதற்கு பொருத்தமான தருணம் இது என்றும் குறிப்பிட்டார் மகிந்தா ராஜபக்ஷே இந்தியாவிந்கு அரசுமுறை பயணமாக வந்துள்ள இலங்கை பிரதமர் மகிந்தா ராஜபக்ஷே திருப்பதி கயா சாரநாத் வாரணாசி உள்ளிட்ட புனித தலங்களுக்குப் பயணம் மேற்கொள்ள உள்ளார் முன்னதாக பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்தித்துப் பேசியஅவர் இந்தியாவும் இலங்கையும் தீவிரவாதத்திற்கு எதிராக ஒருங்கிணைந்து செயல்படும் என்று தெரிவித்தார் கூட்டறிக்கையை வெளியிட்டபின் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் திரு நரேந்திரமோடி இலங்கையின் பாதுகாப்பு ஸ்திர தன்மை வளர்ச்சி ஆகியவை மேம்பட வேண்டும் என்று இந்தியா உட்பட அனைத்து இந்திய பெருங்கடல் நாடுகளும் விரும்புவதாக தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழர்களுக்கு சமஉரிமை நீதி மற்றும் அமைதி கிடைக்க உரிய அனைத்து நடவடிக்கைகளையும் இலங்கை அரசு மேற்கொள்ளும் என்று தாம் நம்புவதாகவும் பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார்

தர்பார் சாஹிப்பிற்கு பயணம் மேற்கொள்ளும் இந்திய பயணிகளை பாஸ்போர்ட் இல்லாமல் அனுமதிப்பது குறித்து பரிசீலனை நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார் ரவிகபூர் ஜவுளி துறை கூட்டமைப்பு நிர்வாகிகளிடம் மத்திய ஜவுளித்துறை செயலர் திரு ரவிகபூர் வரும் புதன்கிழமை கோவையில் ஆலோசனை மேற்கொள்வார் என்று அக்கூட்டமைப்பின் தேசிய தலைவர் திரு

ராஜ்குமார் தெரிவித்துள்ளார்

விபத்தில்லா தமிழகத்தை உருவாக்குவது தலைக்கவசம் அணிவது உள்ளிட்டவற்றை வலியுறுத்தும் வகையில் தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் இன்று மாரத்தான் போட்டி நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணாக்கர் கலந்துகொண்டனர்

ரத்னா தெரிவித்துள்ளார்

நாகை மாவட்டம் தரங்கம்பாடியில் முதல் தமிழ் அச்சுக்கூடத்தை நிறுவிய நாட்டைச் சேர்ந்த தமிழறிஞர் சீகன் பால்க் அருங்காட்சியகத்தில் ஜெர்மன் சர்வதேச சுற்றுலா ஓவிய கண்காட்சி இன்று நடைபெற்றது

பொள்ளாச்சியை அடுத்த ஆனைமலை மாசாணி அம்மன் கோவில் குண்டம் திருவிழா இன்று விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர்